செயல்பட வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு

தமிழகம் நாட்டின் சிறந்த மாநிலமாக தொடர அனைவரும் இணைந்து பணியாற்றுமாறு முதலமைச்சர் திரு எடப்பாடி கே

விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார்

ஐப்பசி பௌர்ணமி அன்னாபிஷேகம் சிவாலயங்களில் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது இனிவிரிவான செய்திகள் பிரதமர் நாட்டில் அமைதியையும் வளத்தையும் நிலைநாட்டி ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற குறிக்கோளை எட்ட மக்கள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு

பாதுகாப்பு துறையில் சுயசார்பு நிலையை எட்டுவதற்கான அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறிய பிரதமர் குறிப்பாக எல்லையோரப் பகுதிகளின் மேம்பாட்டிற்காக சாலைகள் பாலங்கள் சுரங்கங்கள் உள்ளிட்டவை அமைக்கப்படுவதை சுட்டிக்காட்டினார் தீவிரவாதத்திற்கு எதிராக அனைத்து நாடுகளும் அரசுகளும் மதங்களும் இணைந்து போராட வேண்டியதன் அவசியத்தை எடுத்துரைத்தார் தீவிரவாத தாக்குதல் சம்பவங்களால் இந்தியாவில் ஆயிரக்கணக்கான அப்பாவி மக்கள் உயிரிழந்ததை எடுத்துரைத்த பிரதமர் தீவிரவாதம் மற்றும் வன்முறை செயல்களால் ஒருபோதும் நன்மை பெற முடியாது என்று கூறினார் புல்வாமா தாக்குதல் சம்பவத்தில் நமது படைவீரர்களின் உயிர்த்தியாகத்தை எதிர் கட்சிகள் மதிக்காததோடு எவ்வித கவலையும் கொள்ளாமல் குறை கூறியதை சுட்டிக்காட்டிய பிரதமர் ஆனால் தற்போது பாகிஸ்தான் நாடாளுமன்றத்தில் இது தொடர்பான உண்மை வெளிவந்திருப்பதாகவும் எதிர்க்கட்சிகளின் மனநிலை தற்போது நாட்டிற்கு தெரிய வந்திருப்பதையும் எடுத்துரைத்தார்

முன்னதாக காவல்படையினாின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்ட பிரதமர் இந்திய குடிமைப்பணி பயிற்சி அதிகாரிகளுடன் காணொலி மூலம் கலந்துரையாடினார் தேசிய ஒருமைப்பாட்டு தினமாக கொண்டாடப்படும் இந்நாளையொட்டி புதுதில்லி பட்டேல் சௌக்கில் உள்ள சர்தார் பட்டேலின் திருவுருவ சிலைக்கு குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் குடியரசு துணைத்தலைவா் திரு வெங்கய்ய நாயுடு உள்துறை அமைச்சர் திரு அமீத்ஷா மத்திய தகவல் ஒலிபரப்பு துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேகர் உள்ளிட்டோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர்

பிரதமர் தொடர்ச்சி இதனிடையே குஜராத் மாநிலம் கவாடியாவில் சரோவர் அணை அருகே உள்ள ஏரியில் மிதக்கும் தளம் கொண்ட தண்ணீர் விமான நிலையத்தை நாட்டிற்கு அர்ப்பணித்தார் அதனைத்தொடர்ந்து நாட்டின் முதலாவது நீர்வழி விமானப் போக்குவரத்து சேவையை தொடங்கி வைத்த பிரதமர் அதில் பயணம் மேற்கொண்டார் படேல் ஆளுநர் தேசிய ஒருமைப்பாட்டு தினமாக கொண்டாடப்படும் இந்நாளையொட்டி சென்னை கிண்டி ஆளுநர் மாளிகைக்கு முன்பாக நிறுவப்பட்டுள்ள சர்தார் வல்லபாய் பட்டேலின் திருவுருவ சிலைக்கு ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் தொடர்ந்து ஆளுநர் மாளிகை அலுவலர்களுக்கு தேசிய ஒற்றுமை தின உறுதிமொழியும் அவர் செய்து வைத்தார் சென்னை காவல்துறை தலைமை இயக்குநர் அலுவலகத்தில் தலைமை இயக்குநர் திரு

திரிபாதி தலைமையிலும் காவல்துறை பணியாளர்கள் உறுதிமொழி ஏற்றனர் உறுதிமொழி கடலூர் காஞ்சிபுரம் வேலூர் மாவட்டங்களில் ஆட்சித்தலைவர்கள் மற்றும் காவல்துறை கண்காணிப்பாளர்கள் தலைமையில் தேசிய ஒற்றுமை நாள் உறுதிமொழி ஏற்கப்பட்டது

ட்விட்டரில் அவர் வெளியிட்டுள்ள செய்தியில் சமூக நல்லிணக்கம் சமத்துவம் நீதியை நிலைநாட்டுவதில் மகரிஷி வால்மீகியின் கொள்கைகள் இன்றளவும் ஊக்க சக்தியாக விளங்குவதாக குறிப்பிட்டார்

முதலமைச்சர் நாட்டிலேயே சிறந்த மாநிலமாக தமிழகம் தொடர ஒன்றாக இணைந்து கடினமாக பணியாற்றுவோம் என முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி கேட்டுக்கொண்டுள்ளார்

புதுக்கோட்டை மாவட்டம் அன்னவாசல் ராப்பபூசல் நெல் கொள்முதல் நிலையத்தை இன்று திறந்து வைத்த அவர் இத்திட்டம் நிறைவேற்றப்படும் போது மாவட்டத்தின் நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்து விவசாயம் செழிக்கும் என்றார் மாவட்டத்தில் அதிக நெல் விளைச்சல் ஏற்பட்டுள்ள பகுதிகளில் விவசாயிகளின் கோரிக்கைகளை ஏற்று நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டு வருவதாக கூறினார்

நடராஜன் மாநகரில் இருசக்கர வாகனங்களுக்கான வழித்தடம் திருச்சி தனி அமைக்கப்பட்டுள்ள நிலையில் தலைமை தபால் நிலைய சந்திப்பில் சைக்கிள் பேரணியை மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு

நடராஜன் இன்று காலை தொடங்கி வைத்தார்

வளர்மதி மாநகர ஆணையர் திரு சிவசுப்பிரமணியன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் துரைக்கண்ணு சென்னையில் உடல்நலக்குறைவால் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள மாநில வேளாண்துறை அமைச்சர் திரு

துரைக்கண்ணு உடல்நிலை கவலைக்கிடமாக உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன

சமூக இடைவெளியை பின்பற்றி பக்தர்கள் தரிசனம் செய்தனர் நெல்லையப்பர் காந்திமதியம்மாள் திருக்கோவில் ஐப்பசி திருக்கல்யாண விழா இன்று அதிகாலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது

பணி ஓய்வு திருச்சி அகில இந்திய வானொலி நிலைய மண்டல செய்திப்பிரிவு துணை இயக்குனர் டாக்டர் கே பரமேஸ்வரன் இன்று பணியிலிருந்து ஓய்வு பெறுகிறார்

கடந்த ஐந்து ஆண்டுகாலம் திருச்சி செய்திப்பிரிவின் துணை இயக்குனர் பதவியில் அவர் பணியாற்றியுள்ளார்

கன்னியாகுமரி தூத்துக்குடி மாவட்டங்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய உள்மாவட்டங்களிலும் மிதமான லேசான மழைபெய்யக் கூடும் என்றும் இம்மையம் கூறியுள்ளது

கிரிக்கெட் ஐ பி எல்